மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி இன்று மாலை நடைபெறும் சர்வதேச விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார்

இந்தியா உஸ்பெக்கிஸ்தான் இடையே முதன் முறையாக இணையவழி உச்சி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது

பாதிக்காது என்று மத்திய தொழில் வா்தகத்துறை அமைச்ச் திரு பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

சென்னை வானவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் மாலை நான்கரை மணி அளவில் காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றவுள்ளார் இந்த விழாவில் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஏராளமான கவிஞர்களும் கலைஞர்களும் பங்கேற்கவுள்ளன் தேசத்தின் பல்வேறு பகுதிகளை ஒரே பாடலில் குறிப்பிட்டு தேச ஒற்றுமையை சொல்லோவியமாக்கியவர் மகாகவி பாரதியார்

இதுவரை யாராலும் பாரதியின் படைப்புகளை கால வரிசைப்படுத்த இயாலவில்லை என்றும் இதற்காக பெரும் முயற்சி செய்து தாம் இப்பணியை செய்து முடித்தது தமக்கு மிகப்பெரும் மன திருப்தி அளிப்பதாகவும் சீனி விஸ்வநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது சென்னையில் அன்னாரது திருவுருவச் சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்ச்கள் மவர் தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடு ஒன்றுக்கும் இடையே இணையவழி இருதரப்பு உச்சிமாநாடு நடைபெறுவது இதுவே முதன் முறையாகும் கோவிட் க்கு பிந்தைய உலகில் இந்தியா உஸ்பெக்கிஸ்தான் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உட்பட இருதரப்பு உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் முழுமையாக விவாதிக்க உள்ளனர் பரஸ்பர நலன் பயக்கும் பிராந்திய மற்றும் உலக விஷயங்கள் குறித்தும் இவர்கள் கருததுப் பரிமாற்றம் செய்து கொள்வாா்கள் இந்த உச்சிமாநாட்டை அடுத்து சில புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்று எதி்பார்க்கப்படுகிறது புதிய வேளாண் சட்டங்கள் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைக் குழுக்களை பாதிக்காது என்று மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்ச் திரு பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மண்டி எனும் சந்தை முறை தொடர்ந்து நீடிக்கும் என்று கூறினார் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் வேளாண் பொருட்களை அரசு கொள்முதல் செய்வது தொடரும் என்பது உறுதியுடன் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோம் இடைத்தரகா்களிடமிருந்து விவசாயிகளை மீட்டு அவர்களின் விளை பொருட்களை எந்த இடத்திலும் எவரிடத்திலும் தாங்கள் விரும்பும் விலைக்கு விற்பதற்கான உரிஎம தருபவை புதிய வேளாண் சட்டங்கள் என்று கூறினார் இந்த சீர்திருத்தங்களுக்கு எதிராக போராடுவோரிடம் திறந்த மனதுடன் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர் குறைந்தபட்ச ஆதரவு விலை வேளாண் பொருட்கள் சந்தைப் பொருட்கள் தொடர்பான ஐயங்களை தெளிவுபடுத்தி அனுப்பப்பட்ட விவரங்களை விவசாய சங்கங்களின் தலைவர்கள் நிராகரித்து விட்டதாகத் தெரிவித்தார் இவர்களின் ஆலோசனைகளுக்காக அரசு காத்திருக்கிறது ஆனால் அவர்கள் சுட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் விவசாய சங்க தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையின்போது வேளாண்துறை என்பது மாநில அரசு சும்பந்தப்பட்டது என்பதால் மத்திய அரசு சுட்டம் இயற்ற முடியாது என வாதிடப்பட்டது இருப்பினும் வர்த்தகம் தொடர்பாக சுட்டம் இயற்றும் உரிமை மத்திய அரசுக்கு உள்ளது என்பது அவர்களிடம் தெளிவுபடுத்தப்பட்டது என்றும் திரு தோமர் கூறினார் விவசாயிகளின் நிலம் தொழில் துறையினரால் ஆக்கிரமிக்கப்பட மாட்டாது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார்

இந்த ஆண்டுக்கான கரீப் பருவ நெல் கொள்முதல் தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது

உலக வங்கியால் காணோலி காட்சி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தெற்காசியாவின் தடுப்பூசி குறித்த அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இந்தியாவில் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக உள்ளது என்றும் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் என்ற உலக சராசியைவிட இது மிகவும் குறைவானது என்றும் அவர் கூறினாள்

உடல் தகுதி இந்தியா இயக்கத்தின்போது தினந்தோறும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கு ஒதுக்குங்கள் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பு உலக சுகாதார நிறுவனத்தின் பாராட்டை பெற்றுள்ளது

வருடாந்திர பொருட்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்கிறார் உத்வேகம் பெற்ற இந்தியா என்பது இந்த மூன்று நாள் மாநாட்டின் மையப் பொருளாக இருக்கும் இதில் மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் தொழில்துறை பிரமுகள்கள் துதர்கள் சள்வதேச நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இந்தியா இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அட்டவனை வெளியிடப்பட்டுள்ளது